கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

என செய்தித்துறை அமைச்ச் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார்

மேற்கொள்ள வேண்டும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

ரோஹன் போப்பண்ணா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பிரதமராக திரு நரேந்திர மோடி இரண்டாவது முறையாக நாளை பதவியேற்க உள்ளார் குடியரசுத்தலைவா் மாளிகையில் நாளை இரவு ஏழு மணிக்கு நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமா் மற்றும் புதிய அமைச்சா்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார் இந்த விழாவில் பங்கேற்க பிம்ஸ்டெக் நாடுகள் மற்றும் மொரீஷியஸ் கிர்கிஸ்தான் நாடுகளின் தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் பிம்ஸ்டெக் அமைப்பில் இடம்பெற்றுள்ள மியான்மர் அரசின் சார்பில் அந்நாட்டு அதிபர் திரு யூ வின் மின்ட் பூடான் பிரதமர் திரு லோட்டே ஷெரிங் இலங்கை அதிபர் திரு மைத்றிபால சிறிசேனா பங்களாதேஷ் அதிபா் திரு அப்துல் ஹமீத் நேபாள பிரதமா் திரு கே பி ஷா்மா ஒலி ஆகியோா் திரு நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக வெளியுறவுத் துறை செய்தித்தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார் இவர்கள் தவிர ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பிற்கு தலைமை வகிக்கும் கிர்கிஸ்தான் அதிபர் ஜீன் பெகோவ் மற்றும் மொரீஷியஸ் பிரதமா் திரு ஜெகன்நாத் ஆகியோரும் இந்த விழாவில் பங்கேற்க உள்ளனர் மேலும் இந்த விழாவில் பங்கேற்க நாட்டில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் முக்கிய அரசியல் கட்சித் தலைவா்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியை புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று சந்தித்து வாழ்த்துப் பெற்றார் இந்த சந்திப்பு குறித்து திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் திரு பிரணாப் முக்ஜியை சந்தித்தது மிகப்பெரிய அனுபவம் ஆகும் என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது ஞானம் தொலைநோக்குப் பார்வை ஆகியவை ஈடு இணயற்றவை என்றும் நம் நாட்டிற்கு அளப்பரிய சேவையாற்றியுள்ள மாபெரும் தலைவர் திரு பிரணாப் முகள்ஜி என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஐ நா பாதுகாப்பு சபையில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

ஐ நா பாதுகாப்பு சபையில் சீர்த்திருத்தங்களை மேற்கொள்ள ஏதுவாக உலக நாடுகளின் ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

தஞ்சமடைவது குறித்தும் இதனை தடுக்க பல்வேறு நாடுகளுடனான ஒப்பந்தங்களை புதுப்பிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்திய மருத்துவ கவுன்சிலை மத்திய ககாதாரத் துறை கேட்டுக்கொண்டுள்ளது

இதுதொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்த பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ஏ கே கோயல் தலைமையிலான அம்வு தாதுப் பொருட்கள் நீக்கப்பட்ட தண்ணீரை அருந்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறும் அறிவுறுத்தியுள்ளது

இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக வைஸ் அட்மிரல் கரம்பீா சிங் நாளை பொறுப்பேற்க உள்ளார் தற்போதைய தலைமை தளபதி அட்மிரல் சுனில் லம்பா நாளையுடன் பணி நிறைவு பெறுவதையடுத்து தற்போது கிழக்கு பிராந்திய கடற்படை தளபதியாக இருக்கும் வைஸ் அட்மிரல் கரம்பிர சிங் இப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் ரமலான் நோன்பு சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு தியாக உணர்வு போன்றவற்றை ஊக்குவிப்பதாக உள்ளது என மாநில ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோகித் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய ஆளுநர் இப்தார் நோன்பு காலம் ஆன்மீக வெளிப்பாடாக அமைவதுடன் அப்பணிப்பு மற்றும் வழிபாட்டை அதிகரிப்பதாக உள்ளது என்றார் நோன்பு இருப்பதன் மூவம் உடல் ஆரோக்கியமடைவதை விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார் காவிரியில் தமிழகத்திற்கு ஜூன் மாதத்திற்குரிய ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது டி எம் சி தன்னீரை திறந்துவிடுமாறு கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது புதுதில்லியில் நேற்று அந்த ஆணையத்தின் தலைவர் திரு மசூத் உசேன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்குரிய தண்ணீரை திறந்துவிட நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது இந்த கோிக்கையை ஏற்ற ஆணையம் உச்சநீதிமன்ற உத்தரவுபடி தமிழகத்திற்கு தண்ணீரை திறக்க கள்நாடகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக திரு மசூத் உசேன் தெிவித்துள்ளாா் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையின் அளவை கருத்தில் கொண்டு அடுத்தக்கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ஆணையத்தின் அடுத்த கூட்டம் வரும் ஜூன் மாதம் பிற்பகுதியில் நடைபெறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகத்தில் பருவமழையின் அளவு மற்றும் நீர்வரத்து ஆகியவற்றை கருத்தில் கொண்டே தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பது பற்றி முடிவு செய்யப்படும் என அம்மாநில நீர்வளத் துறை அமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவு குறித்து பெங்களூரூவில் நேற்று செய்தியாளா்களிடம் பேசிய அவர் பருவமழை போதிய அளவிற்கு பெய்யாவிட்டால் இடர்பாடுகால நடைமுறை பின்பற்றப்படும் என்றார் பருவமழை போதிய அளவிற்கு பெய்தால் நீதிமன்ற உத்தரவுகளின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என்றும் கா்நாடக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டபடி தமிழகத்திற்கான தண்ணீரை திறந்துவிட கண்காணிப்பு குழுவினா் கா்நாடகம் சென்று உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என காவிரி விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்த சங்கத்தின் பொதுச்செயலாளர் திரு பி ஆர் பாண்டியன் மேகதாது அணை கட்ட அனுமதியில்லை என்று கூறியிருப்பது தமிழகத்திற்கு கிடைத்துள்ள வெற்றி என்றார் கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் தமிழகத்தின் நதிநீர் பிரச்சினைகளை திசை திருப்புவதாக அமைந்துவிடக் கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ராசிமணல் பகுதியில் புதிய அணை கட்டுவதன் மூலமே தமிழகத்தின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் திரு பி ஆர் பாண்டியன் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றாலும் தமிழக மக்களின் நலனுக்காள திட்டங்களை மத்திய அரசிடமிருந்து கேட்டுப் பெற்றுத்தருவோம் என மாநில செய்தித்துறை அமைச்சா் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் துத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்றுவரும் அரசுப் பொருட்காட்சியை பார்வையிட்ட பின் செய்தியாளா்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிக்காததற்காக மக்கள் வருத்தப்படும் சூழல் ஏற்படும் என்றார் தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மாநில அரசு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிலுவையில் உள்ள கடல்நீரை குடிநீராக்கும் திட்டங்களை நிறைவேற்ற முதலமைச்ச் போர்க்கால அடிப்படையில் பணிகளை முடுக்கிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் தண்ணீர் தட்டுபாடு உள்ள பகுதிகளில் டேங்கர் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்க முன்வருமாறும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இருவரி செய்திகள் இவங்கை தலைநகர் கொழும்புவில் புதிய ஆழ்கடல் சரக்கு பெட்டக முனையம் ஒன்றை அமைக்க இந்தியா மற்றும் ஜப்பான் உடன் இவங்கை அரசு முத்தரப்பு ஒப்பந்தம் செய்துக் கொண்டுள்ளது இந்தியா அமெரிக்காவின் மிகச்சிறந்த நட்பு நாடு என்றும் இந்தியாவில் அமையவுள்ள புதிய அரசுடன் நெருங்கி பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்கள் விழிப்புடனும் கவனத்தடனும் இருக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது பஞ்சாலைத் தொழிலில் ஏற்றுமதிகளை அதிகரித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க ஏதுவாக தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி வழங்குவதில் உள்ள பிரச்சினைகளுக்கு மத்தியில் புதிதாக பொறுப்பேற்க உள்ள அரசு தீாவுகாண வேண்டும் என தென்னிந்திய நூற்பாலைகள் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் பலத்த காற்று வீசியதில் மரக்கிளை முறிந்து விழுந்து இரண்டு பேர் உயிரிழந்தனர் தரும்புரி மாவட்டத்தில் தருமபுரி நள்ளம்பள்ளி கடத்தூர் பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் பிரெஞ்சு ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது